இடைவெளி இன்றிநடைபெறுகிறது

எனமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இருக்கும் எனசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நாளைதொடங்குகிறது

கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் நாளைநடைபெறுகிறது

வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபாட் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

கோவிட் நோயாளிகளுக்குபிபிஇ கவசஉடைகள் அளிக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார்

இதுகுறித்துதொழிலாளர் நலத்துறைஆணையர் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் விடுமுறைஅளிக்கதவறும் நிறுவனங்கள் மீதுஉரியநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டசெய்கிகள் திருவள்ளுர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்குதேவையானபொருட்களைஅனுப்பும் பணியைமாவட்டதேர்தல் அலுவலர் திருபொன்னையா இன்றுபார்வையிட்டுஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்கும் பணி இன்றுதீவிரமாகநடைபெற்றது

மாவட்டத்தின் தருமபுரி ஐந்துசட்டப்பேரவைதொகுதிகளில் உள்ளவாக்குச்சாவடிகளுக்குதேவையானபொருட்கள் கோவிட் பாதுகாப்பு உபகரணங்கள் அனுப்பிவைக்கப்பட்டன

கோவைநகர் மற்றும் புறநகரில் தங்கும் விடுதிகளைகண்காணிக்காவல் துறையினருக்குமாவட்டதேர்தல் அலுவலர் திருநாகராஜன் உத்தரவிட்டுள்ளார்

தேனிமாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்குசெல்லும் அரசு அலுவலர்களுக்குபணி நியமனஆணைவழங்கப்பட்டது பழனிதொகுதிக்குஉட்பட்டகொடைக்கானல் கிண்டுக்கல் மாவட்டம் மலைப்பகுதியில் அமைந்துள்ளசாலைவசதி இல்லாதவாக்குச்சாவடிக்குபொதிசுமக்கும் குதிரை மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுசெல்லப்பட்டன

இராமநாதபுர மாவட்டவாக்குச்சாவடிகுளுக்குசெல்லும் மின்ன்னவாக்குப்பதிவு இயந்திரங்களைமாவட்டஆட்சியர் ஆய்வு செய்தார்